கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டம் அரசின் உயர் முன்னுரிமையாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்

மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைக்கான ஆறாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைகிறது இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதவ்ரியா ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டுச் சென்றார்

சுகாதார அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் ஏற்கனவே நேற்று முன்தினம் கோவிட் நோய் தொற்று மற்றும் தடுப்பூசி போடும் நிலைமை குறித்து முக்கியமான கூட்டத்தில் திரு நரேந்திரமோடி ஆய்வு செய்தார் கோவிட் தொற்றின் இரண்டாவது அலையை தோல்வியுறச் செய்யும் போராட்டத்தில் மேலும் தீவிரமாக இருக்குமாறு அந்த கூட்டத்தில் பிரதமர் அழைப்பு விடுத்தார் கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டம் அரசின் மிக உயர்ந்த முன்னுரிமையாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கோவிட் நோய் தொற்றை இதுவரை மத்திய அரசு நன்றாக சமாளித்து வந்துள்ளது என்றும் தற்போது ஏற்பட்டுள்ள இரண்டாவது அலை மே மாதம் முதல் வாரத்திற்குள் கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார் மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் குணமடைந்தோர் விகிதம் நல்ல நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உலக அளவில் பெரும்பாவான நாடுகளில் கோவிட் நோய் தொற்றின் இரண்டாவது அலை சுமார் மூன்று மடங்கு கடுமையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவில் அந்த அளவு இல்லை என்றும் அவர் கூறினார் ரெம்டெசிவிர் ஊசி மருந்து ஏற்றுமதிக்கு தடைவித்துள்ள மத்திய அரசு அதன் உற்பத்தியை மூன்று மடங்கு அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார் தேசிய அளவில் முழு ஊரடங்கை அமல்படுத்துவதற்கான சாத்தியமில்லை என்று கூறிய அமைச்சர் மாநிலங்கள் அவற்றுக்கான சொந்த கட்டுப்பாடுகளை முடிவு செய்து கொள்வது நல்லது என்றும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தேசிய அளவிலான முழு ஊரடங்கு காலத்தில் கோவிட் தொற்றை கையாள்வதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை மத்திய அரசு உருவாக்கி தந்துள்ளது என்று திரு அமித்ஷா கூறினார்

செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவா் ரயில்கள் மூவம் ஆக்ஸிஜன் சிலிண்டா்கள் அல்லது டேங்கர்களை அனுப்பி வைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் மாநிலங்களுக்கு மருத்துவ ஆக்ஸிஜன் உரிய நேரத்தில் கிடைக்கும் வகையில் ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டிகள் அதிவேகமாக சென்றடைவதை உறுதி செய்ய தடையில்லா வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

கோவிட் நோய் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தை எந்த பாகுபாடும் இல்லாமல் மத்திய அரசு நடத்தி வரும் நிலையில் இதில் எவரும் அரசியல் செய்யக்கூடாது என்று திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டாா்

தொழில்துறை தொடர்பான விஷயங்கள் பற்றி அவர்களிடம் கேட்டறிந்தார் பல்வேறு வா்த்தக ச்பை தலைவா்களுடன் தொலைபேசியில் தொடா்பு கொண்டு தனித்தனியாக அமைச்சர் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரதமா் அலுவலகம் தொடங்கி பல்வேறு நிலைகளில் கோவிட் தொற்றை எதிர்கொள்ள அரசு மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் பற்றி அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்தார் மக்களின் வாழ்வையும் வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்க மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறியதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆறாம் கட்ட தேர்தலுக்கான பிரக்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதவரியா ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டுச் சென்றார் இந்த பயணத்தின்போது இரு நாடுகளின் விமானப் படைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி விரிவாக்குவதற்கான வழிவகைகள் பற்றி அவர் விவாதிப்பார் பிரான்ஸ் நாட்டின் மூத்த ரானுவ அதிகாரிகளை சந்தித்து பேச்சு நடத்த உள்ள அவர் விமானப்படை தளங்களையும் பார்வையிடுவார் தொழிற்சாலைகளின் ஆக்ஸிஜன் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது

மருந்து உற்பத்தி பெட்ரோலிய சுத்திகரிப்பு எஃஃகு தொழிற்சாலைகள் அனுசக்தி நிறுவனங்கள் உள்ளிட்ட ஒன்பது தொழில்துறை சார்ந்த பணிகளுக்கு மட்டும் இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு கண்டிப்புடன் அமல்படுத்தப்படுவதை அனைத்து தலைமைச் செயலாளர்களும் உறுதி செய்ய வேண்டுமென்று சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

குஜராத்தில் உள்ள கலோல் பிரிவில் உற்பத்தி செய்யப்படும் இந்த ஆக்ஸிஜன் பற்றாக்குறை உள்ள மாநிலங்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்பட உள்ளது மருத்துவமனைகள் காலியான சிலிண்டரை கொண்டு வந்தால் அவற்றில் நிரப்பித் தரப்படும் இல்லையென்றால் பதுக்கலை தவிர்க்கும் வகையில் சிலிண்டருக்கான என்றும் காப்புத்தொகை வசூலிக்கப்படும் என்றும் இஃப்கோ நிறுவனம் கூறியுள்ளது புதுதில்லியில் விமான நிலையம் அருகே பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு கோவிட் நோயாளிகளுக்கான மருத்துவமனையை மீண்டும் தொடங்கி உள்ளது இந்த மருத்துவமனை இன்று முதல் செயல்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த படுக்கைகள் அனைத்திலும் ஆக்ஸிஜன் மற்றும் போதமான அளவு சுவாசக் கருவிகள் இருப்பதாகவும் அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மருத்துவமனையை ரானுவத்திலிருந்து வந்துள்ள மருத்துவக் குழுவினா் கவனிப்பாா்கள் இதில் சிகிக்சை அளிக்க கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு நோய் தொற்றை உறுதி செய்த ஆர் டி பி சி ஆர் சான்றும் ஆதார் அட்டையும் தேவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாளை மேலும் இரண்டு மாவட்டங்களுக்கு முழு ஊரடங்கு நீடிக்கப்படும் கள்ளட இலக்கியத்தின் மிகச்சிறந்த படைப்பாளி பேராசிரியர் ஜி வெங்கட சுப்பையா மறைவுக்கு பிரதமர் திரு மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் கன்னட மொழியை பிரபலப்படுத்த ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்ட திரு வெங்கட சுப்பையா வாழ்க்கை வரலாற்று எழுத்தாளராகவும் சிந்தனையாளராகவும் விளங்கினார் என இரங்கல் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்